இன்றுகாணொலிவாயிலாகவழங்கினார் முன்னாள் பாதுகாப்புத் துறைஅமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் காலமானார்

ஆசிரியர்கள் மற்றும் அரசுஊழியர்களிடம் பங்களிப்பு ஒய்வூதியதிட்டத்திற்காகபிடித்தம் செய்யப்படும் தொகைபொதுகணக்குநிதியில் முறையாகசேர்க்கப்பட்டுவருவதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது

தமிழகத்திற்குசிறந்தமாநிலத்திற்கானவிருதுகிடைத்துள்ளது நியூசிலாந்துக்குஎதிரானமகளிர் ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இந்தியாகைப்பற்றியுள்ளது

முடிவுகளைப் பற்றியேசிந்தித்தமனஅழுத்தத்தைஏற்படுத்திக் கொள்ளாமல் கேர்வு அறிவாற்றலைபெருக்கிக் கொள்ளும் நோக்கில் தங்களைதயார்படுத்திக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் மாவணர்களுக்கு ஆலோசனைதெரிவித்தார் தேர்வைமகிழ்ச்சிகரமானவாழ்க்கையைப் பெறுவதற்குஏற்படுத்தப்பட்டுள்ளபண்டிகையாகவேஏற்றுக்கொள்ளவேண்டும் என்றம் அவர் கூறினார் கற்றலைதேர்வுக்குள் சுருக்கிவிடக் கூடாதுஎன்றும் அறிவாற்றலையும் செயல்திறனையும் வளர்த்துக் கொள்ளும் வகையில் கற்கவேண்டும் என்றும் பிரதமர் ஆலோசனைதெரிவித்தார்

பெற்றோரின் ஆலோசனைகளைப் பெற்றுபடிப்பதற்குஏற்றசூழ்நிலையைஉருவாக்கிக் கொள்ளவேண்டும் என்றும் அவர் கூறினார் பெற்றோர் தங்களதுவிருப்பத்தைகுழந்தைகள் மீதுதிணிக்காமல் அவரவர் விருப்பத்திற்கேற்றபடி ஊக்குவிப்பதுதான் சரியானதுஎன்றும் அவர்களின் கனவுகளைநனவாக்கஊக்கமளிக்கவேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

இதற்குபதிலளித்தபிரதமர் தொழில்நுட்பவளர்ச்சிஒருவரின் செயல்திறனைமேம்படுத்துவதாகவும் புதியகண்டுபிடிப்புகளுக்குதொழில்நுட்பம் வகைசெய்வதாகவும் கூறினார் தொழில்நுட்பவளர்ச்சியைஆக்கப்பூர்வமாகபயன்படுத்திக் கொள்வதுஅவசியம் என்றும் அவர் கூறினார் மதுரைகேந்திரியவித்யாலயாபள்ளிமாணவ மாணவியர் பிரகமரின் ஆலோசனைகள் தங்களுக்குஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாகக் கூறினர்

ஜார்ஜ் பொனாண்டஸ் புதுதில்லியில் இன்றுகாலைகாலமானார்

தொலைத்தொடர்பு மற்றும் தொழில் துறைஅமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார் விவசாயிகள் நலனுக்காககுரல் கொடுத்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தொழிற்சங்க உறுப்பினராகவும் பத்திரிகையாளராகவும் பணி புரிந்துள்ளார்

மறைந்தமுன்னாள் பிரதமர் அடல் பிகாரிவாஜ்பாயின் அமைச்சரவையில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பாதுகாப்புத்துறைஅமைச்சராகபணியாற்றினார் அவரது இறுதிச்சடங்குகள் நாளைநடைபெறும் என்றுகுடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அவரதுமறைவுக்குடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு பிரதமா் திருநரேந்திரமோடிஉள்ளிட்டோா் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

நேர்மையானஅரசியல் வாதியாகவும் சிறந்தநிர்வாகியாகவும் நாடாளுமன்றத்தில் சிறப்பாகபணியாற்றியவர் உழைப்பாளர் என்றம் வர்க்கத்தின் பிரதிநிதியாகபல்வேறுபோராட்டங்களைநடத்தியவர் ஜார்ஜ் என்றம் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு தமது இரங்கல் செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளா் பிரதமர் திருநரேந்திரமோடிதமது இரங்கல் செய்தியில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நாட்டிற்குஆற்றியஅரும்பணிஎன்றென்றும் நினைவில் என்றம் நியாயத்திற்காகபோராடியமாபெரும் தொழிற்சங்க தலைவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திவிடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஐர்ஜ் பொள்ளாண்டஸின் மறைவு தமக்குதனிப்பட்டமுறையில் மிகவும் வருத்தத்தைஅளிப்பதாகவும் அவரதுகுடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கலைதிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார்

மதிமுகபொதுச்செயலாளர் திரு

தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தநிதிதனிபொதுக் கணக்கில் இருப்புவைத்துபராமரிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சேமநலவைப்புநிதிக்கானவட்டிகணக்கிடப்பட்டு இந்தநிதியில் சேர்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மற்றும் ஆசிரியரின் கணக்கில் சேர்க்கப்படும் ஒவ்வொருஅரசுஅலுவலர் தொகையை அவர்கள் இணைதளம் வாயிலாகதெரிந்துகொள்ளவும் வழிவகைசெய்யப்பட்டுள்ளது ஆரோக்கிய இந்தியாபயணதிட்டத்தில் தமிழகத்திற்குசிறந்தமாநிலத்திற்கானவிருதையும் மதுரைமற்றும் சிவகாசிக்குசிறந்தமாவட்டங்களுக்கானவிருதையும் மத்தியஅரசுஅளித்துள்ளது புதுதில்லியில் இன்றுநடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியசுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வினிகுமார் சௌபேயிடமிருந்து மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் விருதைப் பெற்றுக்கொண்டார் ஆரோக்கியமான பாதுகாப்பானமற்றும் செரீவூட்டப்பட்டஉணவு வகைகள் குறித்தவிழிப்புணர்வைமக்களிடையேஏற்படுத்தியதற்காகதமிழகத்திற்குஆரோக்கிய இந்தியாபயணவிருதுவழங்கப்பட்டுள்ளது இப்பயணதிட்டத்தில் சைக்கிளில் பங்கேற்றவர்களில் சிறந்தஒட்டுநருக்கானவிருதுசேலத்தைச் சேர்ந்தமோகனாதேவிக்குவழங்கப்பட்டுள்ளது சரிவிகிதஉணவைஉட்கொள்வோம் என்றதலைப்பில் நடைபெற்றஒவியப் போட்டிகளில் நான்குபள்ளிகளுக்குவிருதுகள் கிடைத்துள்ளன

மூன்றபோட்டிகளைக் கொண்ட இந்ததொடரில் இந்தியா இரண்டுக்குட பூஜ்ஜியம் என்றகணக்கில் தொடரைகைப்பற்றியது ஆஸ்திரேலியாவில் அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளஉலகக்கோப்பைடுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டிக்கானஅட்டவனைவெளியிடப்பட்டுள்ளது